இன்றுதிறந்துவைத்தார்

இன்றுசென்னைவந்தடைந்தனர்

பீனிக்ஸ் பறவைவடிவத்திவான இந்தநினைவிடத்தை துணைமுதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் முதலமைச்சர் திறந்துவைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றியமுதலமைச்சர் மறைந்தஜெயலலிதாவின் சிறப்புகளைபட்டியலிட்டார் மக்களுக்காகவேவாழ்ந்துமறைந்தவர் ஜெயலலிதாஎன்றுகூறியஅவர் தமிழகத்தைவளர்ச்சிப் பாதையில் கொண்டுசென்றதாகத் தெரிவித்தார் மீன்டும் அஇஅதிமுகஆட்சிஅமையஅனைவரும் உறுதியேற்கவேண்டுமென்றுமுதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் இந்தநிகழ்ச்சியில் மாநிலஅமைச்சர்கள் அஇஅதிமுகநிர்வாகிகள் கலந்துகொண்டனர் பல்வேறு இடங்களிலிருந்துஅஇஅதிமுககட்சியைச் சேர்ந்தவர்கள் பெருமளவில் சென்னைமெரினாகடற்கரைஜெயலலிதாநினைவிடம் அருகேதிரண்டிருந்தனர் நினைவிடம் திறப்பு விழாவையொட்டிசென்னைகாமராஜர் சாலையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டது ஜெயலலிதாவாழ்ந்துமறைந்தசென்னைபோயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லமானவேதாநிலையத்தைமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிநாளைதிறந்துவைக்கிறார்

நாடாளுமன்றபட்ஜெட் கூட்டத் தொடரைகமுகமாகநடத்திச் செல்லும் வகையில் இந்தஅனைத்துக் கட்சிக் கூட்டங்கள் நடைபெறஉள்ளன

நாளைமறுநாள் தொடங்கும் நாடாளுமன்றபட்ஜெட் கூட்டத்தொடரின் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகிறார் மத்தியபட்ஜெட் அடுத்தமாதம் முதல் தேதியன்றுமக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது

நிலைமையைஉன்னிப்பாககவனித்துவருவதாககாவல்துறைதெரிவித்துள்ளது

பொதுச் சொத்துக்கள் மற்றும் தனியார் சொத்துக்கள் வன்முறையில் சேதமடைந்ததாகவும் தில்லிகாவல்துறைகூறியுள்ளது

தற்போதையகுறைந்தபட்கஆதரவு விலைஅடிப்படையில் கொள்முதல் தொடருவதாகஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

இது கடந்தஆண்டைவிட இருபது புள்ளி இரண்டுஎட்டுசதவீதம் அதிகமாகும்

இந்தபெருந்தொற்றுகாலத்தில் இந்தியாமட்டுமே இரண்டு இலக்கவளர்ச்சிவிகிதத்தைஅடையவுள்ளதுஎன்றுஅதுமேலும் தெரிவித்துள்ளது

பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கைதொடர்ந்துகுறைந்துவருவதாகவும் அதில் தொற்றால் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகசுகாதாரஅமைப்பில் அமெரிக்காதொடர்ந்து இடம் பெற்றிருக்கும் என்றஅமெரிக்கஅதிபர் திருஜோபைடனின் அறிவிப்பைமத்தியஅரசுவரவேற்றுள்ளது

ஐக்கியநாடுகளின் பாதுகாப்பு சபையின் மேற்காசியதொடர்பான நிலைமகுறித்தபேசிய இந்தியாவின் நிரந்தரஉறுப்பினர் திரு டி எஸ் திருமூர்த்தி பாலஸ்தீனம் இந்ததோதல்களை சுமூகமாகவும் நியாயமாகவும் நடத்தவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டார்

மாற்றுஏற்பாடுசெய்யும் வரைபிரதமரைபதவியில் தொடர்ந்து இருக்குமாறுஅதிபர் கேட்டுக்கொண்டுள்ளார்

உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சைபெற்றுவரும் திருமதிசசிகளா மருத்துவர்களின் ஆலோசனைக்குப் பின்னர் சிலநாட்களில் வீடுதிரும்புவார் எனஅவர் கூறினார்

அடுத்தமாதம் ஐந்தாம் தேதிமுதல் டெஸ்ட் போட்டிதொடங்குகிறது உலக இறுதிச்சுற்றுபேட்மின்டன் போட்டிதாய்லாந்துதலைநகர் பாய்காக்கில் இன்றுதொடய்கியது